பிரதமர் திருநரேந்திரமோதி பெங்களூரு தொழில் நுட்ப உச்சி மாநாட்டை காணொலி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார்

விஜயபாஸ்கர் இன்று பார்வையிட்டார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் உயிரிழப்பு இல்லாத பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே அரசின் நிலை என்று மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

இருதரப்பு உறவுகள் கோவிட்டிற்கு பிந்தய ஒத்துழைப்பு பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சனைகள் ஆகியவை குறித்து இருவரும் விரிவாக விவாதிக்கின்றனர் இதனிடையே பிரதமர் பெங்களூரு தொழில் நுட்ப உச்சி மாநாட்டையும் காணொலி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார்

அடுத்து தற்போது என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த மூன்று நாள் மாநாட்டில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்கார்ட் மோரிசன் ஸ்விட்சர்லாந்து நாட்டின் துணை அதிபர் கய்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வெளிப்படையான முறையில் கவுன்சிலிங் நடைபெறுவதாக பெருமிதம் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதற்கான கலந்தாய்வு விரைவில் தொடங்கும் என்றார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐ

டி பயிற்சி நிறுவனம் சார்பில் டெல்லியிலிருந்து வரும் குழுவுடன் வரும் திங்கட் கிழமை ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பொது தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் மலைவாழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

இதுதொடர்பான பரிசோதனைகளில் இந்த சிகிச்சை முறை மூலம் கோவிட் தொற்று குறையாதது கண்டறியப்பட்டதாகவும் இது தெரிவித்துள்ளது

திருவள்ளூர் மாவட்டம் பொன்னோி தூத்துக்குடி மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர் உடனடியாக அப்பறப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார்

மறைமலை நகர் பகுதியிலும் நீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார்

வேலுமணி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அரசின் தொடர் நடவடிக்கையால் சென்னை மாநகரில் மழை நீர் தேங்குவது பெருமளவு குறைந்துள்ளதாக கூறினார்

சி கப்பலோட்டிய தமிழன் வ

ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நாட்டின் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை சுதேசியாக தொடங்கியவர் வ

இந்நாளை ஒட்டி நெல்லை வ

சி மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கும் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் அன்னாரின் இல்லத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

இதுகுறித்து மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கே

வெள்ளப்பெருக்கால் மலைப்பகுதியில் இருந்து அடித்து வரப்பட்டு அருவி பகுதியில் விழுந்துள்ள பெரிய பெரிய மரங்களையும் பாறைகளையம் அகற்றும் பணியில் அலுவலர்கள் பேருராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர்

வட தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது

கேரளம் கர்நாடகம் லட்சதீவு பகுதிகளில் பலத்த சூராவளிக்காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர்